இனிவிரிவானசெய்கிகள் ஏழை எளியமக்கள் மற்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்கானதிட்டங்களைதொடர்ந்துநிறைவேற்றவேண்டும் என்றநோக்கில் பிஜேபிசெயல்பட்டுவருவதாகஅக்கட்சியின் மூத்ததலைவரும் பிரதமருமானதிருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

அனைவருக்கும் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இலவசளரிவாயு இணைப்புத் திட்டத்தின் மூலம் தாய்மார்கள் மகிழ்ச்சிஅடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் நீராதாரங்களைமேம்படுத்தி விவசாயத்திற்குஉத்வேகம் அளிக்கநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் மீனவர்களுக்குதனிஅமைச்சகம் உருவாக்கித் தரப்படும் என்றும் அவர் கூறினார்

கைதுசெய்யப்பட்டஆயிரத்துதொள்ளாயிரம் மீனவர்கள் கடந்தஐந்தாண்டுகளில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தூக்குதண்டனைவிதிக்கப்பட்டவர்களைகூட தூதரகநடவடிக்கைகள் முலம் தாங்கள் மீட்டுக் கொண்டுவந்துள்ளதாகவும் அவர் கூறினார் பிஜேபிகூட்டணிவளர்ச்சியைஎதிர்நோக்கிசெயல்பட்டுவருவதாகவும் அதேநேரத்தில் காங்கிரஸ் திமுககூட்டணிவளர்ச்சிப் பாதையிலிருந்தபின்னோக்கி இழப்பதாகவும் திருநரேந்திரமோடிகுறிப்பிட்டார்

காங்கிரஸ் திமுககூட்டணிக்குவாக்களித்தால் அரசியலில் குற்றவாளிகளும் ஊழல் செய்வோரும் நுழைவார்கள் என்றும் ஊழலில்லாஅரசையும் வளர்ச்சிக்காகபாடுபடும் அரசையும் விரும்புவோர் பிஜேபிகூட்டணிக்குவாக்களிக்கவேண்டும் என்றம் பிஜேபியின் மூத்ததலைவரும் பிரதமருமானதிருநரேந்திரமோடிகேட்டுக் கொண்டார் முன்னதாக தேனியில் நடந்தகூட்டத்தில் பேசியஅவர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைமக்களைகுழப்புவதாகக் கூறினார்

ஐக்கியமுற்போக்குகூட்டணிக்குவாக்களித்தால் நாட்டில் உள்ளஏஎழஎளியமக்களின் பொருளாதாரம் உயர்நிலைக்குகொண்டுவரப்படும் என்றுகூறினார்

கரூரில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியஅவர் மேகதாதுவில் அணைகட்டப்படும் என்றுகர்நாடகத்தில் திருராகுல்காந்திகூறியதைசுட்டிக்காட்டினார்

நாட்டன் வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் பிஜேபிதலைமையிலானதேசிய ஜனநாயககூட்டணிஉறுதிசெய்யும் என்றும் திருளடப்பாடிபழனிசாமிகுறிப்பிட்டார் திருச்சிமக்களவைத் தொகுதியில் திமுககூட்டணியில் போட்டயிடும் காங்கிரஸ் வேட்பாளருக்குஆதரவாகபிரச்சாரம் மேற்கொண்டதிமுகதலைவர் திரு இயக்கங்களின் என்ணங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார்

இத்தகவலைசென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியதமிமகதலைமைத் தேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாசாஹூ தெரிவித்தார் நாடாளுமன்றத் தொகுதிஒன்றுக்குகுறைந்ததுஒருவாக்குச்சாவடிவீதம் பெண்களால் முற்றிலும் நிர்வகிக்கப்படும் வாக்குச்சாவடிகள் செயல்படும் என்றுஅவர் மேலும் கூறினார்

வாக்குச்சாவடிகளில் ஆண் மற்றும் பெண்களுக்குதளித்தளிவரிசைகள் அமைக்கப்படஉள்ளதாகவும் இரண்டுபெண் வாக்காளர்கள் வாக்களித்தபிறகுஒருஆண் வாக்னளர் வாக்களிக்கஅனுமதிக்கப்படுவார் என்றும் விளக்கம் அளித்தஅவர் மாற்றுத் திறளாளிகள் முதியோருக்குமுன்னுரிமைஅளிக்கப்படும் என்றார்

தமிழகதலைமைத் தேர்தல் அதிகாரி தேர்தல் காலகாவல்துறைதலைவர் ஆகியோர் தற்போதுஅனைத்தமாவட்டஆட்சியர்கள் மற்றும் காவல்துறைகண்காணிப்பாளர்களுடன் காணொலிகாட்சி மூலம் ஆய்வு நடத்திவருகின்றனர் இதுவரைமேற்கொள்ளப்பட்டுள்ளதேர்தல் ஆயத்தப் பணிகள் மற்றும் தொடர்ந்தமேற்கொள்ளப்படவேண்டியபணிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகியவைதொடர்பாக இக்கூட்டத்தில் விரிவாகஆய்வு மேற்கொள்ளப்பட்டுவருகிறது தேர்தல் தொடர்பாகதொகுதிவாரியாகளமதுசெய்தியாளர்கள் மக்களவைத் வழங்கும் களநிலவரம்குறித்தபகுதியில் இன்று இடம்பெறுவதுகள்ளியாகுமரிமக்களவைத் தொகுதி

சூலூரில் திருபொங்கலூர் பழனிச்சாமி அரவக்குறிச்சியில் திரு